எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களுக்கு இடையில் தடையற்ற ஆக்ஸிஜன் போக்குவரத்தை உறுதிப்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

மருத்துவத் தேவைகளுக்கான பல்வேறு மாநிலங்களுக்கு சுமுகமான முறையில் தடையின்றி எடுத்துச் செல்லப்படுவதை உறுதிப்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆக்ஸிஜன் விநியோக நிலவரங்கள் குறித்து இன்று உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடத்திய அவர் ஆக்ஸிஜன் பதுக்கலை மாநில அரசுகள் தடுக்க வேண்டும் என்றும் ஆக்ஸிஜன் வாகனங்களின் போக்குவரத்தில் தடை ஏற்பட்டால் உள்ளூர் நிர்வாகத்தினர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார் புதுமையான வேறு எவ்விதங்களில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை அதிகரிக்கலாம் என்பது பற்றி சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் ஆராய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார்

மருத்துவத் தேவைகளுக்கான ஆக்ஸிஜனை விவேகமான முறையில் பயன்படுத்தினால் தேவையைக் குறைக்க முடியும் என்றும் சில மாநிலங்களில் நோயாளிகளின் உடல்நிலையை பாதிக்காத விதத்தில் ஆக்ஸிஜன் தேவை குறைக்கப்பட்டு உள்ளதே இதற்கு உதாரணம் என்றும் மருத்துவ பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கருத்து வெளியிட்டனர் மருத்துவப் பயன்பாட்டிற்காக மாநிலங்களுக்கு இடையே ஆக்ஸிஜன் எடுத்துச் செல்லும் வாகனங்களை எந்த ஒரு மாநில அரசும் தடுத்து நிறுத்தக் கூடாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது மருத்துவ உற்பத்தி ஆலைகளைக் கொண்டுள்ள மாநிலங்கள் தங்களுக்கு மட்டுமே ஆக்ஸிஜன் வழங்க வேண்டும் என ஆலைகளை வற்புறுத்தக் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நகரப் பகுதிகளுக்குள் கனரக வாகனங்கள் வந்து செல்வதற்கான நேரக் கட்டுப்பாடுகள் மருத்துவ ஆக்ஸிஜன் வாகனங்களுக்குப் பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப் பட்டுள்ளது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட ஒருசில தொழில்களைத் தவிர இதர தொழில்கள் எதற்கும் ஆக்ஸிஜன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ரயில்வே துறை ஆக்ஸிஜன் தேவை அதிகம் உள்ள மாநிலங்களுக்கு ஆக்ஸிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்களை இயக்குகிறது திரவ ஆக்ஸிஜன் நிரப்பிய டேங்கர் லாரிகள் ரயில்வே துறைக்கு சொந்தமான சமதள சரக்கு வாகனங்களில் ஏற்றி அனுப்பப்படுகின்றன இத்தகைய ஒரு ஆக்ஸிஜன் ரயில் லக்னோவில் இருந்து வாரணாசி வழியாக பக்கோரா சென்றடைந்தது இத்தகைய மற்றொரு ரயில் இன்றிரவு விசாகப்பட்டினத்தில் இருந்து மும்பைக்கு புறப்பட்டுச் செல்கிறது

நாட்டில் கொரோனா தடுப்பூசி இயக்கம் சுமுகமான முறையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களுக்கு இடையில் தடையற்ற ஆக்ஸிஜன் போக்குவரத்தை உறுதிப்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்